அதிகாரிதிருகத்யபிரதசாகுமாவட்டஆட்சியர்களுடன் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகஆலோசனைமேற்கொண்டார்

ஆடவர் இந்தியாகாலிறுதிக்குதகுதிபெற்றுள்ளது

நாசிக்கில் உள்ளமருத்துவமனையில் ஆக்ஸிஜன் டேங்கரில் ஏற்பட்டகசிவு காரணமாகநோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் கிடைப்பதில் பற்றாக்குறைஏற்பட்டதால் இந்தஉயிரிழப்பு ஏற்பட்டதாகளமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுகுறித்துஉயர்நிலைவிசாரணைக்குஅம்மாநிலஅரசுஉத்தரவிட்டுள்ளது

பிரதமர் திருநரேந்திரமோடி மத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா உள்ளிட்டோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அதனைசீராகவிநியோகம் செய்வதற்குதேவையானஅனைத்துடவடிக்கைகளையும் மத்திய அரசுமேற்கொண்டுள்ளது

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இக்கோரிக்கையைவிடுத்துள்ள அவர் இதற்குதேவையானநடவடிக்கைகளைபோர்காலஅடிப்படையில் மாநிலஅரசுமேற்கொள்ளவேண்டும் என்றார்

இதற்கிடையே கோவாக்சின் தடுப்பு மருந்துதொடர்பான மூன்றாம் கட்ட பரிசோதனையின் இடைக்காலமுடிவுகளை இந்தியமருத்துவஆராய்ச்சிக்குழுமம் வெளியிட்டுள்ளது

ஒட்டுமொத்தமாக இந்ததடுப்பு மருந்தின் செயல்திறன் சதவீதமாகஉள்ளதுஎன்றும் இந்தியமருத்துவ ஆராய்ச்சிக்குழமம் கூறியுள்ளது

சட்ப்பேரவைத் தேர்தலுக்கானவாக்குஎண்ணும் பணிதொடர்பாகதலைமைதேர்தல் அதிகாரிதிருகத்யபிரதசாகுமாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாக இன்றுஆவோசனைமேற்கொண்டார் வாக்குஎண்ணிக்கையின் போதுமேற்கொள்ளவேண்டியவிரிவானநடைமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

மேற்குதொடர்ச்சிமலையையொட்டியமாவட்டங்கள் திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு தென்காசி மதுரை திருச்சி விருதநகர் திருநெல்வேலி துத்துக்குடிஆகியமாவட்டங்களுக்குஉட்படஒருசிலபகுதிகளில் மழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது இதரமாவட்டங்களில் வறண்டவானிலையேநிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் வாக்குஎன்னும் மையத்தில் அரசியல் கட்சிமுகவர்கள் பின்பற்றவேண்டியநெறிமுறைகள் குறித்தஆலோசனைக்கூட்டம் இன்றுநடைபெற்றது

கோவைமாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலின்போதுசிறப்பாகபணியாற்றியகாவல்துறையைசேர்ந்தவர்களுக்குமாநகரகாவல் ஆணையர் திருடேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்றுபாராட்டுசான்றிதழ்களைவழங்கினார்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுகொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது